மேலப்பாளையம் பகுதியைசேர்ந்தவா்கள் என்பதால் அந்தபகுதிசீல் வைக்கப்பட்டுள்ளது

அதிகரித்துள்ளது

ஷில்பாபிரபாகர் உத்தரவிட்டுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிநேற்றுமாலைஆளுநர் மாளிகையில் சந்தித்துபேசினார் இந்தசந்திப்பின் போது தலைமைச் செயலர் திரு சண்முகம் மாநிலசுகாதாரத்துறைசெயலர் திருமதி பீலாராஜேஷ் காவல்துறைதலைமை இயக்குநர் திரு திரிபாதிஆகியோர் உடனிருந்தனர்

ஒட்டல் உள்ளிட்ட இடங்களைதேர்ந்தெடுத்துதனிமைப்படுத்தப் பட்டவர்களுக்குமருத்துவவசதிஅளிப்பதுகுறித்துஆலோசித்துவருவதாகவும் அவர் கூறினார் வீடுகளுக்கேசென்றரேஷன் பொருட்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முடியாதபட்சத்தில் டோக்கள் மூலம் ரேஷன் கடைகளில் பொருட்களைவிளியோகம் செய்யஉத்தரவிடப்பட்டுஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மருந்துப் பொருட்கள் போதுமானஅளவு இருப்பு உள்ளதால் மக்கள் கவலைப்படத் தேவையில்லைஎன்றும் சந்தைபகுதிக்குகூட்டமாகசெல்வதைதவிர்க்கவேண்டும் என்றும் மத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது தவிர்க்க இயலாதபட்சத்தில் சந்தை மருந்துகடைமற்றும் மருத்துவமனைக்குசெல்லநேரிட்டால் ஒருமீட்டர் இடைவெளியைபராமரிக்கவேண்டும் என்றும் மத்தியஅரசுஅறிவறுத்தியுள்ளது உற்றார் உறவினா்கள் தேவையில்லாமல் வீடுகளில் கூடுவதுதவிா்க்கப்படவேண்டும் என்றும் வெளியாட்களைவீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாதுஎன்றும் சுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

வாவ் அகர்வால் கூறியிருக்கிறார்

வினோத்பால் தலைமையில் அதிகாரமளிக்கப்பட்ட குழு ஒன்றுஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ராமன் கங்காதார் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் இந்தியமருத்துவஆராய்ச்சிக் கவுன்சில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பதுறை உயிரிதொழில்நுட்பதுறை மூத்தஅதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார்

இந்தியமருத்துவஆராய்ச்சிக் கவுன்சில் வழங்கிவரும் தொழில்நுட்பவழிகாட்டுதல் மற்றும் ஆய்வகஉதவிக்கும் அமைச்சர் பாராட்டுதெரிவித்தார்

சுட்டவிரோதபணப்பரிமாற்றவழக்கில் நேரில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்துஅந்நாட்டுநீதிமன்றம் விலக்குஅளித்துள்ளது